இன்றுகாலைதொடங்கியது

பேர் குணமடைந்துள்ளனர் ரம்ஜான் பண்டிகை இன்றுகொண்டாடப்படுகிறது

சென்னைக்கு இன்றுகாலைமுதல் விமானங்கள் வந்தவண்ணம் உள்ளன

அதேநேரத்தில் சென்னையிலிருந்து புறப்படும் விமானங்களுக்குவரம்பு நிர்ணயிக்கப்படவில்லை

விமானநிலையங்கள் முழுமையாகசெயவ்படுதவற்கானஅனைத்துஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக இந்தியவிமானப் போக்குவரத்துஆணையரகதலைவர் திரு அரவிந்த் சிங் கூறியுள்ளார் தில்லியில் வர்த்தகரீதியிலானபயணிகள் விமானசேவை மூன்றாவதுமுனையத்தில் இருந்து இயக்கப்படும் என்றுஅவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தமிழகத்திற்குவரும் விமானபயணிகளுக்கானநெறிமுறைகளைமாநிலஅரசுவெளியிட்டுள்ளது

ஒரேநாளில் இவ்வளவு பேர் நோய்த்தொற்றுக்குஆளாகி இருப்பது இதுவேமுதன்முறைஎன்றுசுகாதாரத்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது இதையடுத்து

வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்கள் நாடுதிரும்பும் போதுமேற்கொள்ளவேண்டியநிலையானநடைமுறைகளைஉள்துறைஅமைச்சகம் வெளியிட்டுள்ளது

வழக்கமானவிமானசேவைஅல்லாதசிவில் விமானப் போக்குவரத்துஅமைச்சகமும் பாதுகாப்பு அமைச்சகமும் இயக்கிவரும் சிறப்பு விமானம் மற்றும் கப்பல்கள் மூலமாகஅவர்கள் பயணம் செய்யவேண்டும் வெளிநாடுகளில் பணிபுரியசென்றதொழிலாளா்கள் குறுகியகாலவிசாபெற்றவா்கள் கா்ப்பிணிபெண்கள் மூத்தகுடிமக்கள் ஆகியோருக்கு இந்தநடைமுறையின் மூலமாகமுன்னுரிமைஅளிக்கப்படும் இந்தியாவுக்குவருவதற்கானகட்டணத்தைஅவா்களேஏற்றுக்கொள்ளவேண்டும் பயணிகளின் எண்ணிக்கையைபொறுத்துகப்பல் அல்லதுவிமானத்தின் சேவையைவெளியுறவுத்துறைஅமைச்சகம் முடிவு செய்யும் என்றுஉள்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் பணிபுரிந்துவந்தவர்கள் ஊரடங்கால் செல்லமுடியாமல் இருந்தால் அவர்கள் சிவில் விமானப் போக்குவரத்துஅமைச்சகத்தைதொடர்பு கொள்ளவேண்டும் என்றும் உள்துறைஅமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது ரம்ஜான் பண்டிகை இன்றுகொண்டாடப்படுகிறது இந்நாளைபொட்டிதலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்திவிடுத்துள்ளனர் குடியரசுத் தலைவா் திருராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் அன்பு அமைதி நல்லிணக்கம் சகோதரத்துவம் ஆகியவற்றைவெளிப்படுத்துபவையாகபண்டிகைகள் திகழ்வதாககூறியுள்ளார் சமூகத்தில் மிகவும் நலிந்தமக்களுக்கு தங்களால் முடிந்தஉதவிகளைசெய்யவேண்டும் என்பதைஉறுதிப்படுத்தும் வகையிலும் இந்தநாள் கொண்டாடப்படுவதாகஅவர் கூறியுள்ளார்

அதேநேரத்தில் மக்கள் தனிமனித இடைவெளியுடன் அரசுதெரிவித்துள்ளமுன்னெச்சரிக்கைநடவடிக்கைகளுடன் இப்பணிகளைமேற்கொள்ளவேண்டும் என்றும் கூறியுள்ளார்

வெங்கப்யாநாயுடு விடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் கருணை கொடைமற்றவர்களுக்குஉதவும் எண்ணம் ஆகியஉணர்வுகளை சமூகத்தில் ஏற்படுத்தபவகைளாகபண்டிகைகள் உள்ளனஎன்றார்

பிரதமர் திருநரேந்திரமோடிவிடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் இத்திருநாளில் கருணை சகோதரத்துவம் மற்றும் மதநல்லிணக்கம் மேலும் அதிகரிக்கட்டும் என்றும் ஒவ்வொருவரும் ஆரோக்கியத்துடனும் செழிப்புடனும் வாழவேண்டுமென்றும் கூறியுள்ளார் இந்நிலையில் நாடுமுழுவதும் இஸ்லாமியர்கள் இல்லங்களிலேயேரம்ஜான் தங்கள் பண்டிகையைகொண்டாடினர் தனிமனித இடைவெளிகளுடன் சிறப்பு தொழுகைகளில் ஈடுபட்டனர்

ஊரடங்கால் நாட்டின் பல்வேறுமாநிலங்களில் சிக்கியவெளிமாநிலதொழிலாளர்களை அவர்களது சொந்தஊர்களுக்கு அழைத்துச் செல்லரயில்வே மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட விராமிக் சிறப்பு ரயில்களை இயக்கியதுகுறித்து அத்துறைக்கானஅமைச்சர் திரு பியூஷ்கோயல் மகிழ்ச்சிதெரிவித்துள்ளார் விடுத்துள்ளடுவிட்டர் செய்தியில் நமதுசகோதரர்களாகதிகழும் இதுகுறித்துஅவர் தொழிலாளர்களுக்குஉதவஅனைத்தமாநிலஅரசுகளும் ரயில்வேக்குஒத்துழழக்குமாறுகேட்டுக் கொண்டுள்ளார்

சென்னைதவிரமற்றமாவட்டங்களில் ஆட்டோக்கள் இயங்கஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது

சென்னையில் அதிகரித்துவரும் தொற்றைகட்டுப்படுத்ததீவிரநடவடிக்கைகள் நோய் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகமாநிலஅரசுதெரிவித்துள்ளது அரசின் நடவடிக்கைகளுக்குபொதுமக்கள் முழுமையாகஒத்துழைப்பு அளிக்கவேண்டுமென்றும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது

உலகப் கோப்பையைவென்ற இந்தியஹாக்கிஅணியின் மேலாளராகவும் அவர் செயல்பட்டுள்ளார் மிகமுக்கியமானவிளையாட்டுவீரராகதிகழ்ந்தஅவரதுமறைவுக்குபிரதமா் இந்தியாவில் திரு நரேந்திரமோடிவிடுத்துள்ளஇரங்கல் செய்தியில் பல்பீர்சிங் சீளியர் விளையாட்டுத்துறைக்குஆற்றிய பங்களிப்பிற்காகஎன்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் கூறியுள்ளார்

பலவிளையாட்டுவீரர்களுக்குசிறந்தவழிகாட்டியாகவும் பல்பீர் சிங் சீனியர் திகழந்தார் என்றும் அவரதுமறைவுக்காகஆழ்ந்த இரங்கலையும் அவரைபிரிந்துவாடும் குடும்பத்தினருக்குஆறுதலையும் தாம் தெரிவித்துக் கொள்வதாகடுவிட்டர் செய்தியில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்

கோவை நீலகிரி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரிகிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் தேனி சிவகங்கை புதுக்கோட்டை திருப்பத்துர் உள்ளிட்டமாவட்டங்களில் மழைபெய்யும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது